ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன

கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குருகிராமிற்கும் ஜெய்ப்பூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்

கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக எட்டு நாடுகளுக்கு வழங்கப்படும் மின்னணு மற்றும் இதர விசாக்களை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது

ஆசிய ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் விகாஷ் கிஷன் சிம்ரன்ஜித் கவுர் ஆகியோர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர் தில்லியில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை அவைத்தலைவர் ஏற்க மறுத்ததை அடுத்து ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக மக்களவை பிற்பகல் ஒரு மணி வரையும் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையும் ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை உறுப்பினர்கள் ஏழு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிராகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டனர் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யெஸ் பாங்கில் நிதி நெருக்கடி ஏற்பட்டது குறித்து அரசு விளக்கம் அளிக்குமாறும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தினர் இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வெளியேறியதற்கு பிஜேபி காரணம் அல்ல என்று கூறினார் கட்சியைச் சேர்ந்தவர்களை காங்கிரஸுக்கு கையாளத் தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தார் தில்லி வன்முறை தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார் நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐமபதாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு சஞ்ஜீவ குமார் தெரிவித்துள்ளார் பெங்களூரு மற்றும் புனேயில் புதிதாக ஆறு பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கான விசா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலம் இந்தோ மியான்மர் எல்லைப் பகுதியும் மூடப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு சீனா இத்தாலி தென்கொரியா ஜப்பான் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு தேவையின்றி யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

வெளிநாடுகளிலிருந்து இந்தியா திரும்பும் பயணிகள் தங்கள் உடல் நலனை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென்றும் மருத்துவ ஆலோசனைகளை கடைபிடிக்குமாறும் கூறியுள்ளது சீனா ஹாங்காங் தென்கொரியா ஐப்பான் இத்தாலி தாய்லாந்து

ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு விசா வழங்கப்பட்டுள்ளது என்றால் அவர்களும் இந்தியா வருவதற்கு அனுமதி இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அனைதது மாநில அரசுகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சகம் முழு ஆதரவு அளிக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் கொரோனா பாதித்தவர்களின் நலன் குறித்து அவர் பல்வேறு மாநில சுகாதார அமைச்சர்களிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் நோயாளிகளின் நிலை குறித்தும் நோய்த் தொற்று குறித்தும் விழிப்புடன் இருக்க வேண்டுமென்றும் தகவல்களை பரிமாறிக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் ஆலோசனை கூறினார் மகாராஷ்டிராவில் மேலும் மூன்று பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்த தொற்றுக்கான சிகிச்சை பெற்று வரும் இருவரை அவர்கள் தொடர்பு கொண்டதால் தொற்று ஏற்பட்டள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது துபாயிலிருந்து திரும்பியவர்களுக்கு இந்த தொற்று இஏற்பட்டிருந்ததாகவும் பின்னர் அவர்களது மகள் மற்றும் கார் ஒட்டுநருக்கு தொற்று ஏற்பட்டதாக மாநில அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விமானத்தில் வந்த மற்றொருவருக்கும் நோய்த்தொற்று இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் புனேயில் உள்ள நாயுடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது

மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வுகாண ஆளும் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சியினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹரியானா மாநிலம் குர்கிராமிற்கும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனா் காங்கிரஸ் கட்சியின் திரு ஜோதீர் ஆதித்ய சிந்தியா அக்கட்சியிலிருந்து விலகியதை அடுத்து

ராஜிநாமா செய்தவர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு சஜ்ஜன் சிங் வா்மா திரு கோவிந்த்சிங் ஆகியோர் பெங்கஸரு விரைந்துள்ளனர் மத்திய பிரதேச முதலமைச்ச் திரு கமல்நாத் தமது அரசு ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் முன்னதாக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் போபாலிலிருந்து குர்கிராமிற்கு நேற்று இரவு சென்றடைந்தனர் இதனிடையே காங்கிரஸிலிருந்து நேற்று விலகிய திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று பிஜேபி யில் இணைய உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கொரோனா தொற்றை அடுத்து கேரளா அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி அம்மாநிலத்தில் இம்மாதம் இறுதி வரை கல்வி நிறுவனங்கள் திரையரங்குகள் முடப்படும் என்று அறிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கும் என்ற சந்தேகத்தின் பெயரில் நான்கு பேர் பெலியாகட்டா தொற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் இத்தாலியிலிருந்து வந்த மூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் இருந்ததாகவும் மேலும் விமானநிலைய பணியாளர் ஒருவருக்கு இதுபோன்ற அறிகுறி இருந்ததால் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஆலோசனையின் பேரில் பேருந்துகள் போக்குவரத்துக்க கழக பனிமனையிலிருந்து புறப்படும் போது கிரிமி நாசினி மூலம் சுத்தப்படுத்தப்படுவதாக மாநகர போக்குவரத்துக் கழக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கள விளம்பரத் துறை சென்னை கோயம்பேட்டில் கொரோனா விழிப்புணர்வு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது கஷ்மீரில் கொரோனா வைரஸ் பரவலை தடுபப்பதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கஷ்மீர் நிர்வாக ஆணையர் தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அங்கன்வாடி மையங்களும் மூடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீநகா் சா்வதேச விமான நிலையத்தில் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொற்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ரயில் நிலையங்களிலும் இத்தகைய வசதி செய்யப்பட்டள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானின் தாலிபானுக்கும் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐ நா பாதுகாப்புக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது தாலிபானுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க ராணுவப் படைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதை அடுத்து இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஐ நா பாதுகாப்புக் குழு நேற்று பிறப்பித்த தீர்மானத்தில் ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ள அரசியல் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களுடன் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது

எனினும் தாலிபான் அமைப்பு ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள அம்சங்களை கடைபிடிக்குமாறு ஐ நா பாதுகாப்புக் குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஆசிய ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் விகாஷ் கிஷன் சிம்ரன்ஜித் கவுர் ஆகியோர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்

இதனால் இவர்கள் இருவரும் வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர் மேரிகேம் அமித் பாங்கல் பூஜா ராணி ஆஷிஸ் குமார் ஆகியோர் அரையிறுதி சுற்றில் தோல்வியுற்றதால் வெண்கலப்பதக்கம் வென்றனர்